எடப்பாடி

முதலமைச்சர் மருத்துவர்கள் தமிழகத்தில் மருத்துவர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு மிகுந்த சேவைக்கு மக்கள் மரியாதை அளித்து மனிதநேயத்துடன் நடந்துகொள்ள வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி

மருத்துவர்களும் இதர களப்பணியாளர்களும் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர்களின் பாதுகாப்பிற்குரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களை தாம் கடவுளுக்கு நிகராக கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார் மருத்துவ பணியில் ஈடுபட்டு நோய் தொற்றுக்கு ஆளாகி இன்னுயிர் ஈந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் கூறிக்கொள்வதாக முதலமைசச்ர் தெரிவித்தார் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடித்துதான் உடல்கள் அடக்கம் அல்லது தகனம் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடுத்துரைத்தார் தமது உயிரை பணயம் வைத்து நமக்கு சேவையாற்றும் மருத்துவர்களிடம் நாம் மனிதநேயத்துடன் நடக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் திரு ஓ

இதனிடையே மருத்துவர்களின் உடல் அடக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் குண்டர் சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டு அவர்களமீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு விஸ்வநாதன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்

நிவாரணம் அளித்த நிறுவனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் ஆதரவளிக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் முதலமைச்சர் தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்

குடிமைப்பணிகள் தினத்தையொட்டி ட்விட்டரில் இன்று பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச்செய்தியில் இரவு பகல் பார்க்காமல் தேவையான அனைவரின் நலனுக்காகவும் செயலாற்றி ஒவ்வொரு குடிமகனும் ஆரோக்கியத்துடன் திகழ்வதை குடிமைப்பணியாளர்கள் உறுதி செய்துவருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் நம்நாட்டின் நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி கட்டமைப்புகளை சீர்தூக்கி அதன் மூலம் வளர்ச்சி சார்ந்த மனிதநேயமிக்க சமுதாயத்தை உருவாக்க வித்திட்ட இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலை இத்தினத்தில் தாம் தலைவணங்குவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

ப்தார் உள்ளிட்ட அனைத்து நடைமுறைகளையும் வீடுகளிலேயே மேற்கொண்டு சமூக இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு

ட்விட்டரில் இன்று இதை தெரிவித்த அவர் இது தொடர்பாக அனைத்து இஸ்லாமிய தலைவர்களும் இஸ்லாமிய சமூக அமைப்புகளும் இணைந்து இம்முடிவை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்திய நாடு இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களுக்கு சொர்க்கமாக திகழ்கிறது என்று அமைச்சர் கூறியுள்ளாா

பரிசோதனை மையங்களை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை இந்திய மருத்துவ கவுன்சில் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இதன் மூலம் அடுத்த மாதம் இறுதிக்குள் ஒரு லட்சம் பரிசோதனைகளை மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ கவுன்சில் கூறியுள்ளது

பியூஷ் ஜெயின் டாக்டர்

முன்னதாக உள்துறை அமைச்சகம் நேற்று ஊரடங்கு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது ஆய்வு செய்யப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் ராஜஸ்தான் மேற்குவங்கம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிர மாநிலங்களில் மத்திய நிபுணர் குழுவினர் இன்று வருகை தந்துள்ளனர்

செல்லூர் கே

ராஜேந்திரபாலாஜி தமிழகத்தில் ஊரடங்கு காலத்தில் ஆவின் கொள்முதலும் விற்பனையும் அதிகரித்திருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு

விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பட்டாசு தொழிலாளர்கள் சிரமப்படக்கூடாது என்பதை கருதி பட்டாசு உரிமையாளர்கள் சங்கத்தினர் அரிசி வழங்கி வருவதாக அவர் எடுத்துரைத்தார் தொடர்ந்து இத்தகைய உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

ஓ

மணியன் இன்று வழங்கினார்

அரசு மேற்கொள்ளும் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளிக்கவும் கேட்டுக்கொண்டார்

திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இதனை பயன்படுத்தி நாள்தோறும் அவர்கள் உணவு உண்ண சிறப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் ரோடு ஈரோடு மாவட்த்தில் தனிமைப்படுத்தப்பட்ட அக்ரஹாரம் பகுதியில் கொரோனா விரைவு பரிசோதனை கருவியின் இயக்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரோட்டில் தவறான முறையில் வாகன அனுமதி வாங்கி தர்மபுரிக்கு சென்ற நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார்

இதன்படி நாளை முதல் அடையாள அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு நாட்கள் மட்டுமே அத்தியாவசிய பொருட்களை பெற பொதுமக்கள் வெளியில் வர அறிவுறுத்தப்படுகின்றனர்